குடியுரிமை திருத்த சட்டம் காரணமாக எந்த மதத்தைச் சேர்ந்த இந்திய குடிமகனும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தி உள்ளது புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட புதுவையின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவை தமிழகத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது

புதுடெல்லியில் அவர் இன்று அட்டல் புஜல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் தண்ணீர் பிரச்சனை மக்களையும் குடும்பங்களையும் மட்டும் பாதிப்பதில்லை என்றும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதிப்பதாகவும் அவர் கூறினார்

நமது அன்றாட தேவைகளுக்கான தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார் நடப்பு மழை காலத்தில் மழை நீரை சேமிக்க விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நீர் மேலாண்மை குறித்து ஒவ்வொரு கிராமங்களிலும் செயல் திட்டங்களை துவக்க மக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தண்ணீர் சேமிப்பில் சிறந்த முறையில் செயல்படும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க அட்டல் ஜல் யோஜனா திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிலத்தடி நீர்வளம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜல் சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறைந்து வரும் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கவும் தண்ணீர் சேமிப்பை மக்கள் இயக்கமாக உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் பொருளாதார திட்டங்கள் மிகப் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களை அமரர் வாஜ்பாய் கொண்டு வந்தது குறிப்பிடதக்கது அமரர் வாஜ்பாயின் பிறந்த தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் உள்ள அன்னாரின் சமாதியான சதை அட்டலில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ரோட்டாங் சுரங்க பாதைக்கு அமரர் அட்டல் பிகாரி வாஜ்பாயின் பெயரை பிரதமர் திரு நரேந்திரமோடி சூட்டினார்

நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு பிரதமர் உள்ளிட்ட பல தலைவர்கள் மலர் மாலை சூடி மரியாதை செலுத்தினர்

பிரதம மந்திரியின் சுகாதார திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் காரணமாக எந்த மதத்தைச் சேர்ந்த அல்லது எந்த பகுதியைச் சேர்ந்த இந்திய குடிமகனும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய அரசு தெளிவு படுத்தி உள்ளது இதுகுறித்த வதந்திகளையம் தவறான செய்திகளையும் மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இந்த திருத்தச் சட்டம் முஸ்லீம்கள் உள்ளிட்ட எந்த மதத்தையும் சேர்ந்த இந்தியர் சம்பந்தப்பட்டது இல்லை என்றும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து வந்த சிறுபான்மையினருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாராயணசாமி புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் புதுவை வந்திருந்த குடியரசு தலைவரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார் புதுவையை போல் யூனியன் பிரதேசங்களாக இருந்த மிசோரம் கோவா மற்றும் அருணாச்சலபிரதேசம் போன்றவை மாநில அந்தஸ்து பெற்று விட்ட நிலையில் புதுவை தொடர்ந்து யூனியன் பிரதேசமாக இருக்கிறது என்றும் அதற்கம் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கோண்டுள்ளார் புதுவை சட்டப்பேரவையில் இதுகுறித்து பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுவையை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்றவும் மக்கள் நலத் திட்டங்களை தடையின்றி நிறைவேற்றவும் வருவாயை பெருக்கி புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என அவர் கூறி உள்ளார் புதுவை துணை நிலை ஆளுநர் தமது பதவியை பயன்படுத்தி அரசியல் அமைப்பிற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி உள்ள அவர் அவரை துணை நிலை ஆளுநர் பதவியில் இருந்து திரும்ப பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

குடியரசு தலைவர் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் பொன்விழா கொண்டாட்டங்கள் நாளை நடைபெறுகிறது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் குடியரசு தலைவரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளாட்சி தமிழ்நாட்டில் முதல் கட்ட கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைய மறுநாள் நடைபெறுகிறது இந்த வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் அம்மாநில தேர்தல் ஆணையம் செய்துள்ளது முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்த்து

கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் நேற்று இரவு முதலே சிறப்பு பிராத்தனைகளும் திருப்பலிகளும் நடைபெற்றன புதுவை ஜென்மராக்கினி மாதா ஆலயம் இருதய ஆண்டவர் பசிலிக்கா வில்லியனுர் லூர்து அன்னை ஆலயம் நெல்லித்தோப்பு புனித வின்னேற்பு அன்னை ஆலயம் ரெயின்போ நகர் ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதர அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கிறிஸ்துவ சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் அனுமன் ஜெயந்தி புதுவை தமிழகத்தில் இன்று அனுமன் ஜெயந்தி வழக்கமான உற்சாகத்தோடும் பக்தி உணர்வோடும் கொண்டாடப்பட்டது பல்வேறு ஆலயங்களில் அமைந்துள்ள அனுமன் சந்நதிகளில் இன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன புதுவைக்கு அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சனேயர் ஆலயத்திலும் இன்று அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது

இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கிரகணம் வானியல் அபூர்வ நிகழ்ச்சியான வளையல் சூரிய கிரகணம் நாளை நடைபெறுகிறது

புதுவையில் இந்த கிரகணத்தை பாதுகாப்பாக கண்டு களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இந்த கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்க கூடாது என்றும் இதற்கான பிரத்யேக கண்ணாடி மூலமே பார்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரகணத்தை ஒட்டி நாளை கிரகண காலத்தில் கோவில்களின் நடை சாத்தப்பட்டிருக்கும் மழை தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக புதுவை மற்றும் தென்தமிழக கடலோர பகுதிகளின் ஒருசில இடங்களில் லேசானது ழுதல் மிதமானது வரை மழை பெய்யக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள்மாவட்டங்களின் ஒருசில இடங்களிலும் லேசான மழை பெய்யக் கூடும்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க நாடு தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி உள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் காரணமாக எந்த மதத்தைச் சேர்ந்த இந்திய குடிமகனும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தி உள்ளது புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட புதுவையின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென கோவிந்தை தலைவர் திரு ராம்நாத் திரு குடியரசு முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவை தமிழகத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது